பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத்சிங் கிழக்கு வடாக் எல்லைப்பகுதியின் தற்போதைய நிலைமை குறித்து முப்படை தளபதிகளுடன் இன்று தில்லியில் ஆலோசனை நடத்தினார்

ஆசியக்கோப்பை கிரிக்கெட் போட்டி அடுத்த ஆண்டு ஜூன் மாதத்திற்கு ஒத்தி வைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது

இந்த சூரியசக்தி மின்சாரம் தூய்மையானது நம்பகமானது பாதுகாப்பானது என்றும் அவர் குறிப்பிட்டார் கயசார்பு இந்தியா இயக்கத்தின் குறிக்கோளை எட்டுவதற்கு மின் உற்பத்தித் துறையில் தன்னிறைவை பெறுவது மிக அவசியம் என்றும் இதில் சூரிய சக்தி மின்சாரம் முக்கிய பங்கு வகிக்கும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார் புதிய வளர்ச்சிப் பாதையில் சென்று கொண்டிருக்கும் இந்தியாவின் எரிசக்தி தேவையை பூர்த்தி செய்ய இம்மாதிரியான திட்டங்கள் மிகவும் அவசியம் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார்

மத்தியபிரதேச ஞரிய சக்தி மேம்பாட்டு நிறுவனமும் மத்திய அரசின் பொதுத்துறை நிறுவனமான இந்திய சூரிய சக்தி கழகமும் கூட்டாக இதனை உருவாக்கியுள்ளது இந்த சூரிய மின்சக்தி நிறுவனம் உற்பத்தி செய்யும் மின்சாரத்தின் மூலம் மத்திய பிரதேசத்தில் உள்ள தொழிற்சாலைகள் மற்றும் தில்லி மெட்ரோ ரயில் சேவையும் பயன்பெறும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இந்த நிகழ்ச்சியில் மத்திய பிரதேச ஆளுநர் திருமதி ஆனந்திபென் படேல் அம்மாநில முதலமைச்சா் திரு சிவ்ராஜ்சிங் சௌஹான் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்

சுயசார்பு இந்தியா என்ற இலக்கை அடைவதற்கு இந்த திட்டம் மிக பயனள்ளதாக இருக்கும் என்று திரு அமித்ஷா தமது டுவிட்டர் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத்சிங் கிழக்கு வடாக் எல்லைப்பகுதியின் தற்போதைய நிலைமை குறித்து முப்படை தளபதிகளுடன் இன்று தில்லியில் ஆலோசனை நடத்தினாா் எல்லைப்பகுதியிலிருந்து இந்திய சீன ரானுவ வீரர்கள் விலகி வருவது குறித்து ரானுவ தலைமை தளபதி ஜெனரல் எம் எம் நரவாணே அப்போது விவரித்தார் எந்தவித நிலைமையும் எதிர்கொள்வதற்கு இந்திய ரானுவம் தயார் நிலையில் உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார்

அங்கு மூன்று நாட்கள் முழு ஊரடங்கு அமல்படுத்தப்படும் என்று அம்மாநில அரசு அறிவித்துள்ளது இன்று இரவு பத்து மணி முதல் வரும் திங்கட்கிழமை காலை ஐந்து மணி வரை இந்த ஊரடங்கு அமலில் இருக்கும் அம்மாநில அரசின் தலைமைச் செயலா் திரு ஆர் கே திவாரி தெரிவித்துள்ளார் அத்தியாவசிய சேவைகள் தவிர அரசு அலுவலகங்கள் வாத்தக நிறுவனங்கள் கல்வி நிறுவனங்கள் அனைத்தும் மூடப்படும் என்று அவர் கூறியுள்ளார்

தில்லிக்கு அடுத்தபடியாக இந்தியாவிலேயே இரண்டாவது ப்ளாஸ்மா வங்கியாக இது அமையும் என்று அறிக்கை ஒன்றில் அவர் தெரிவித்துள்ளார் மத்திய அரசின் மருந்து கட்டுப்பாட்டு ஆணையத்தின் வழிகாட்டுதலின்படி இதற்குத் தேவையான கருவியின் உரிமம் பெற்று ப்ளாஸ்மா வங்கி தொடங்கப்படும் என்று அவர் கூறியுள்ளார் இந்த நோய் தொற்றினால் பாதிக்கப்பட்டு குணமடைந்தவர்கள் ப்ளாஸ்மா தானம் வழங்க தகுதியானவா்கள் என்றும் அவா்கள் எந்த தயக்கமும் இன்றி ப்ளாஸ்மா தானம் செய்ய முன்வர வேண்டும் என்று டாக்டர் விஜயபாஸ்கர் வேண்டுகோள் விடுத்துள்ளார் திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இதற்கான ஆராய்ச்சி வெகு விரைவில் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார் இதுபோன்ற மக்கள்நலன் காக்கும் பணிகளால் தமிழகத்தில் உயிரிழப்புகளை தவிா்க்க இந்த சிகிச்சை ஏதுவாக அமையும் என்றும் டாக்டர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார்

சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் தமிழகத்தில் நோய் தொற்று பரவலை தடுக்க மேற்கொள்ளப்பட்டு வரும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் மற்றும் நோய் தொற்றினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அளிக்கப்படும் சிகிச்சை முறைகள் குறித்தும் கேட்டறிந்தனர் நேற்றும் இன்றும் நோய் தடுப்பு குறித்து ஆய்வு செய்த மத்தியக் உர்நிலைக் குழுவினர் பிற்பகல் வாக்கில் தில்லி புறப்பட்டுச் சென்றனர்

உத்திரபிரதேச மாநில காவல்துறையைச் சேர்ந்த எட்டு பேரை சுட்டுக் கொன்ற வழக்கில் கைது செய்யப்பட்ட விகாஸ் தூபே காவல் துறையினரின் பிடியிலிருந்து தப்பிச் செல்ல முயன்றபோது கட்டுக் கொல்லப்பட்டான் மத்திய பிரதேச மாநிலத்தில் பதுங்கி இருந்த விகாஸ் தூபே யை உத்திரபிரசேத மாநில சிறப்பு அதிரடிப் படையினர் நேற்று கைது செய்தனர் பின்னா் அவரை வாகனத்தில் உத்திரபிரதேசத்துக்கு அழைத்து வந்தபோது வழியில் பலத்த காரணமாக வாகனம் கவிழ்ந்தது அப்போது விகாஸ் துபே காவல்களிடமிருந்து ஆயுதத்தை பறித்துக் கொண்டு தப்பிச் செல்ல முயன்றதாகவும் அப்போது காவல்துறையினா் துப்பாக்கியால் குட்டதில் படுகாயமடைந்த அவா் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் உயிரிழந்ததாக கான்பூர் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் திரு தினேஷ் கூறியுள்ளார் கேரள மாநிலம் திருவனந்தபுரம் விமான நிலையத்திற்கு கடத்தி கொண்டுவரப்பட்ட தங்கக் கட்டிகள் தொடர்பான வழக்கை தேசிய புலனாய்வு முகமைக்கு மாற்றி மத்திய உள்துறை அமைச்சகம் உத்தரவு பிறப்பித்துள்ளது திட்டமிட்டு நடத்தப்படும் கடத்தல் சம்பவங்கள் தேசிய பாதுகாப்புக்கு அச்சறுத்தலாக அமையும் என்பதால் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சகம் தெரிவித்துள்ளது ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாடுகளில் சிக்கியுள்ள இந்தியா்களை தாயகம் அழைத்துவர நாளை மறுநாள் முதல் சிறப்பு விமானங்கள்இயக்கப்படும் என்று மத்திய சிவில் விமாள போக்குவரத்துத் துறை அமைச்சர் திரு ஹர்தீப்சிய் பூரி தெரிவித்துள்ளார் இந்தியாவில் தங்கியுள்ள ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாடுகளைச் சேர்ந்தவர்கள் அந்நாடுகளுக்கு அழைத்துச் செல்லப்படுவதாகவும் அவர் தமது டுவிட்டர் செய்தியில் கூறியுள்ளார் வரும் செப்டம்பா் மாதம் நடைபெறுவதாக இருந்த ஆசியக்கோப்பை கிரிக்கெட் போட்டி அடுத்த ஆண்டு ஜூன் மாதம் வரை ஒத்தி வைக்கப்பட்டுள்ளதாக ஆசிய கிரிக்கெட் கவுன்சில் தெரிவித்துள்ளது

ஆனால் பாதுகாப்பு காரணங்களுக்காக இலங்கைக்கு மாற்றப்பட்டது